வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

ஆரோக்கிய சேது மொபைல் செயலியில் பாதுகாப்புக் குறைபாடு எதுவும் கண்டறியப்பட வில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் கள்ளச் சந்தையில் மது விற்றவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு மாநிலங்களின் பரிந்துரைப்படியே சிவப்பு ஆரஞ்சு மற்றும் பச்சை மண்டலங்களை வரையறுக்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நராயணசாமி கோரியுள்ளார்

கொரோனா பொது முடக்கத்தினால் ஏற்படும் தாக்கங்களில் இருந்து மக்களை பாதுகாக்க மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கடந்த மார்ச் மாதம் இத்திட்டத்தை அறிவித்தார் இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக வறுமைக் கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு இலவச உணவு தானியங்களும் விவசாயிகள் வறுமையில் உள்ள மூத்த குடிமக்கள் மற்றும் ஜன்தன் வங்கிக் கணக்கு வைத்துள்ள பெண்களுக்கு ரொக்க உதவியும் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் அமலாக்கத்தை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து கண்காணித்து முறைப்படுத்தி வருகின்றன

இதனால் நாடு முழுவதும் சாலை மூலமான சரக்கு போக்குவரத்தை சுழுகமான முறையில் மேற்கொள்ள ஏதுவாகும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ரிசர்வ் வங்கி மத்திய அரசின் பொருளாதார விவகாரங்கள் துறைச் செயலர் திரு தருண் பஜாஜ் ரிசர்வ் வங்கியின் மத்திய வாரியத்தில் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார்

அதனு சக்ரவர்த்திக்கு பதிலாக அவர் இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார்

தருண் பஜாஜ் பொருளாதார விவகாரங்கள் துறைச் செயலராகப் பொறுப்பேற்கும் முன்பாக பிரதமர் அலுவலகத்தில் கூடுதல் செயலராகவும் பதவி வகித்துள்ளார் ஆரோக்கிய சேது ஆரோக்கிய சேது மொபைல் செயலியில் பாதுகாப்புக் குறைபாடு எதுவும் கண்டறியப்பட வில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான மத்திய அரசின் ஆரோக்கிய சேது மொபைல் செயலியில் பாதுகாப்புக் குறைபாடு இருப்பதாக சிலர் கவலை வெளியிட்டதை தொடர்ந்து அரசுத் தரப்பில் இந்த விளக்கம் வெளியாகி உள்ளது ஆரோக்கிய சேது மொபைல் செயலியில் பயனர்களின் அந்தரங்கத் தகவல்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் இந்த செயலி மூலம் சேகரிக்கப்படும் பயனர் தகவல்கள் சங்கேதக் குறியீடுகளாக மாற்றப்பட்டு முற்றிலும் பாதுகாப்பான முறையில் சேமித்து வைக்கப்படுவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது ஆரோக்கிய சேது மொபைல் செயலியின் பாதுகாப்புத் தரத்தை நிபுணர்கள் தொடர்ந்து பரிசோதித்து மேம்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரண்பேடி புதுச்சேரியில் பொது முடக்க காலத்தில் கள்ளச் சந்தையில் மது விற்று அரசுக்கு பெருமளவில் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார்

இது தொடர்பாக மூத்த கலால் துறை துணை ஆணையர் ஒருவர் மாற்றப்பட்டு வேறு சில காவல் மற்றும் கலால் துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கள்ளச் சந்தையில் மது விற்பவர்கள் குறித்து பொதுமக்கள் நேரடியாக சிபிஐ அலுவலகத்திலோ அல்லது ராஜ்நிவாசின் மக்கள் குறைதீர்ப்பு அதிகாரியிடமோ தெரிவிக்கலாம் என்றும் துணைநிலை ஆளுநர் கூறியுள்ளார் நாராயணசாமி மத்திய அரசு மாநிலங்களின் பரிந்துரைப் படியே சிவப்பு ஆரஞ்சு மற்றும் பச்சை மண்டலங்களை வரையறுக்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கோரியுள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்தப் பகுதியை என்னவாக வகைப்படுத்தலாம் என்பது மாநில அரசுகளுக்கே தெரியும் என்றும் ஒரு பகுதியில் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருந்தால் அப்பகுதி முழுவதையும் அடைத்து அவைப்பது சரியானதாக இராது அஎன்றும் கூறினார்

நாராயணசாமி கூறினார்

புதுச்சேரியில் முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று மக்கள் சற்று கட்டுப்பாட்டுடன் தொடங்கி இருப்பதாகவும் இன்றைய தினம் நடந்து கொள்ளத் சாலைகளில் அதிகக் கூட்டம் காணப்படவில்லை என்றும் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் குறிப்பிட்டார்

பிரசாந்த் குமார் பாண்டா இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் புதுச்சேரி யுனியன் பிரதேசத்தில் கொரோனா வைரசின் சமுகப் பரவல் இல்லை என்றார் புதுச்சேரியில் இருந்த பழ வியாபாரி ஒருவருக்கு தேனியில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப் படுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்தார் ஆதர்ஷ் காரைக்காலை கொரோனா நோயாளிகள் இல்லாத பச்சை மண்டலமாகவே தொடர்ந்து பராமரிக்க மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என வருவாய்த்துறை துணை ஆட்சியர் திரு

ஆதர்ஷ் கேட்டுக் கொண்டுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில்

ஆரோக்கிய சேது மொபைல் செயலியில் பாதுகாப்புக் குறைபாடு எதுவும் கண்டறியப்பட வில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் கள்ளச் சந்தையில் மது விற்றவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு மாநிலங்களின் பரிந்துரைப்படியே சிவப்பு ஆரஞ்சு மற்றும் பச்சை மண்டலங்களை வரையறுக்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நராயணசாமி கோரியுள்ளார்